வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

ஜோதிராதித்யா சிந்தியா கட்சியில் இருந்து ராஜினாமா செய்திருப்பதால் காங்கிரஸ் அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது

புதுச்சேரியில் பெண்கள் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடத் தயாராக வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார்

சோனியாகாந்தி க்கு அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் அவர் கூறியுள்ளார் ஆயினும் கட்சி விரோத செயல்பாடுகளுக்காக திரு சிந்தியா கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ளது முன்னதாக திரு ஜோதிராதித்யா சிந்தியா இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் இதற்கிடையே போபாலில் மூத்த காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தலைவர்கள் மாநில அரசியல் நிலவரங்கள் குறித்து தனித்தனியே ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளனர்

கமல்நாத் தலைமையிலான அரசு பெரும்பான்மை வலுவை இழந்து விட்டது போல் தோன்றுவதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கிடையே சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ் சுக்லா பகுஜன் சமாஜ் எம்எல்ஏ திரு சஞ்சீவ் குஷ்வாஹா ஆகியோர் இன்று போபாலில் மூத்த பிஜேபி தலைவர் திரு சிவராஜ் சிங் சவுகானை சந்தித்து பேசியுள்ளனர் ஆயினும் இது ஹோலி தின சந்திப்பு மட்டுமே என்றும் இதில் அரசியல் இல்லை என்றும் திரு சவுகான் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதாக இத்திருநாள் அமையட்டும் என்றும் அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்

பியூஷ் கோயல் மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார் மேக் இன் இண்டியா திட்டத்தின் வளர்ச்சிக்கான அளவீடுகளில் ஒன்றாகவும் இதை எடுத்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் கிசான் ரயில் திட்டத்திற்கான வழிமுறைகளை இறுதி செய்ய மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது ரயில்வே அமைச்சகம் மற்றும் வேளாண் அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் அழுகும் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் எடுத்து செல்ல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் குளிர்பதன வசதியுடன் கூடிய சரக்கு ரயில்களை இயக்குவது குறித்தும் இக்குழுவினர் ஆராய்வார்கள் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஸ் கோயல் மக்களவையில் தெரிவித்தார் ரயில்வே துறையின் மின்சாரத் தேவைகளை சமாளிக்க ஏதுவாக பயன்பாட்டில் இல்லாத ரயில்வே நிலங்களில் சூரிய சக்தி மின் விசைத் தகடுகளை அமைக்கவும் ரயில்வே துறை திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் மேலும் கூறினார் இந்திய ரயில்வே கட்டமைப்பு மூலம் உலகத் தரம் வாய்ந்த பயணியர் ரயில்களை இயக்க தனியார் துறையினருக்கு விதிக்க வேண்டிய நிபந்தனைகளை பரிந்துரைக்க ரயில்வே அமைச்சகம் அரசுச் செயலர்கள் குழு ஒன்றை அமைத்துள்ளது ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்தார்

தற்போது இந்திய ரயில்வேயில் பயணிகள் ரயில் எதுவும் தனியார் மூலம் இயக்கப்படுவதில்லை என்றும் அவர் கூறினார்

இவர்களுக்கு கொரோனோ அறிகுறி உள்ளதா என்பது குறித்து பரிசோதிக்கப்படுவதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஈரானில் இருந்து இந்தியர்களை மீட்டு வரும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் மருத்துவக் குழுவினருக்கும் ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தின் முயற்சிகள் மற்றும் ஈரானிய அரசின் ஒத்துழைப்பிற்கும் நன்றி தெரிவித்து கொள்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஈரானில் சிக்கியுள்ள இதர இந்தியர்களை மீட்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்

கோவில்கள் மற்றும் இதர வழிப்பாட்டு தலங்களில் திருவிழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் திரு பினரயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதற்கிடையே கர்நாடகத்தில் கொரோனோ வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று நான்காக அதிகரித்து இருப்பதாகவும் மஹாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இருவருக்கு கொரோனோ வைரஸ் தாக்குதல் கண்டறியப் பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் ஓமனில் இருந்து தாயகம் திரும்பிய காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொறியாளர் ஒருவரை தவிர வேறு எவருக்கும் கொரோனோ வைரஸ் தாக்குதல் இல்லை என்று மாநில சுகாதார அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தமிழக கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனோ பறவைக் காய்ச்சல் என எது வந்தாலும் சமாளிக்கும் திறமை தமிழக அரசுக்கு இருப்பதாக கூறினார்

இதற்கிடையில் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட கரசேரி மற்றும் வெங்கேரி பகுதிகளில் வவ்வால்களும் காக்கைகளும் மடிந்து விழுவதாக தெரிய வந்ததைத் தொடர்ந்து இப்பகுதிகளில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வரும் பறவைக் காய்ச்சல் தடுப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தி உள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற வாய்ப்பு ஏற்பட்டு உள்ளதால் பெண்கள் இத்தேர்தலில் போட்டியிட தயாராக வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அவர் பேசுகையில் உள்ளாட்சித் தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருப்பதாகவும் இதுகுறித்து பெண்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரசு விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் திரு

மற்ற மாநிலங்களை போல அன்றி புதுவையில் தான் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகம் இருப்பதாக அவர் கூறினார்

கல்வி மட்டுமின்றி வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க உள்ளதாக அவர் கூறினார் சமுகநலத்துறை அமைச்சர் திரு

கந்தசாமி மேலும் குறிப்பிட்டார்